பிரதுமர் திரு நரேந்திர மோடி குஜாத் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை காந்தி நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார் குஜராத்தில் சர்வதேச முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

இதன் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குஜாத் உலக வர்த்தக கண்காட்சியை பிரதமர் நேற்று தொடங்கிவைத்தார்

அதைத் தொடர்ந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தையும் அவர் நேற்று திறந்து வைத்தார்

அவசர உதவிக்கு ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் தரையில் இறங்குவதற்குரிய வசதியும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது

பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு கல்வி மற்றம் வேலை வாய்ப்புகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அளித்திருப்பது சமுதாயத்தில் ஒற்றுமையை ஊக்குவித்து வேறுபாடுகளை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீட்டை எந்த விதத்திலும் பாதிக்காது என்று அவர் கூறினார் வரும் கல்வியாண்டு முதல் இந்த புதிய இடஒதுக்கீட்டு நடைமுறை நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரம் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின்கீழ் செயல்படும் நாற்பதாயிரம் கல்லாரிகளில் அமல்படுத்தப்படும் என்றார் இதற்காக பத்து சதவீத இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து சபர்மதி ஆற்றங்கரையில் நடைபெறும் அகமதா பாத் பொருட்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த பொருட்காட்சியில் ருபே அட்டையை பயன்படுத்தி சில கதர் பொருட்களை பிரதமர் வாங்கினார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்க வகை செய்யும் மத்திய அரசின் திட்டத்தின் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை எட்டியுள்ளது

உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அமலாக்கத்துறை நிதிமோசடி வழக்குப்பதிவு செய்துள்ளது சட்டவிரோத கரங்கத் தொழில் தொடர்பாக அவர் மீது இந்த வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

ஒலிபரப்புத்துறை பொறியாளர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொலைக்காட்சி மற்றும் செயற்கைக்கோள் ஒலிபரப்பு கண்காட்சியை தகவல் ஒலிபரப்புத்துறை செயவாளர் திரு அமீத் கரே மற்றும் இந்திய தொலைத் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் திரு ஆர் எஸ் ஷர்மா இணைந்து புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியின்போது கண்காட்சியில் பங்கேற்றுள்ள நிறுவனங்கள் தொடர்பான கையேடு வெளியிடப்பட்டதுடன் ஒலிபரப்பு பொறியியல்துறை விருதுகளும் வழங்கப்பட்டன

நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமீத் கரே இந்தியாவில் ஒலிபரப்புத்துறையின் வளர்ச்சியை கருத்தில்கொண்டு புதிய ஒருங்கிணைந்த ஒலிபரப்புக் கொள்கையை வெளியிடுவது குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் கேளிக்கை விடுதிகளில் நடனங்கள் நடத்துவதற்கான சில கட்டுப்பாடுகளை உச்சநீதிமன்றம் தளர்த்தியுள்ளது

நடனம் நடைபெறும் இடங்களில் கண்கானிப்பு கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா மிகச்சிறந்த வளர்ச்சியடைந்துள்ளது என்றார்

ஒலிபரப்பு மற்றும் கேபிள் சேவைகள் தொடர்பான புதிய செயல்திட்டம் வெளிப்படைத்தன்மை மிக்கது என்றும் பொது மக்களுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலுக்கு கொடுத்த பதிவடியில் அந்நாட்டைச் சேர்ந்த ஐந்து வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் கூறியுள்ளது இந்திய ரானுவம் அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் சண்டைநிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் நடத்தும் அத்துமீறிய தாக்குதல்களை சகித்துக்கொள்ள முடியாது என்றும் வடக்கு பிராந்திய ராணுவ தலைமை அதிகாரி திரு ரண்பீர்சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

காவல்துறை பயிற்சி மையம் அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும் கார் ஒன்றில் வந்த தற்கொலைப்படை தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் காவல் துறையினர் தெரிவித்தனர் இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனிதம் தேசிய தாக்குதலுக்கு இந்த விடுதலைப்படை என்ற இடதுசாரி தீவிரவாத அமைப்பு அந்நாட்டில் காவல்துறையினரை குறிவைத்து தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருவதால் இந்த தாக்குதலையும் அதே அமைப்பு நடத்தியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது

தாக்குதல் ஈடுபட்ட ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு உதவியவர்களை கைது செய்ய மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த ஒன்பது பேரும் கைதசெய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலரை தேடி வருவதாகவும் காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்றுவரும் கும்பமேளாவில் திரளான மக்கள் புனித நீராடி வருகின்றனர்

நேற்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கும்பமேளாவில் பங்கேற்றார் பொது மக்களுக்கான வசதிகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உள் னுக்கு மிகவும் நெருக்கமானவரும் அந்நாட்டைச் சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகருமான திரு கிம் போங் சோல் அமெரிக்கா சென்றுள்ளார் அவர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வுடன் அணுஆயுத ஒழிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து இன்று பேச்சு நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன மரியாதை நியமித்தமாக அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்பையும் அவர் சந்திப்பார் என்று வடகொரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

சர்வதேச ஆரஞ்சு பழத்திருவிழா நாக்பூரில் இன்று தொடங்குகிறது

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மெல்போர்னில் நடைபெறுகிறது

இப்போட்டியின் நேரடி வர்ணனையை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது சென்னை பி மற்றும் ரெயின்போ பண்பலையில் இது ஒலிபரப்பப்பட்டு வருகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன ஆஸ்திரேலியா உடனான இந்த போட்டி நிறைவடைந்ததும் இந்திய அணி நியுசிலாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறது அந்நாட்டு அணியுடன் நடைபெறும் ஐந்து ஒருநாள் போட்டிகள் மற்றும் மூன்று டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா விளையாடவுள்ளது இந்தியா நியுசிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன் கிழமை நடைபெறுகிறது